தூய்மையான ஆ ரோக்கியமான வளமானபூமியைஉருவாக்கஅனைவரும்உறுதியேற்கவேண்டும்என்றுசர்வ தேசபுவிதினத்தைமுன்னிட்டுபிரதமர்திரு நரேந்திரமோடிகேட்டுக்கொண்டுள்ளார்

அமித்ஷாகூறியுள்ளார்

தொடர்பானசெய்திகளைசேகரிக்கும்பணிகளில்ஈடுபட்டுள்ளபத்திரிகையாள ர்கள் உரியபாதுகாப்புநெறிமுறைகளைபின்பற்றுமாறுமத்தியஅரசுஅறிவுறுத்தியுள் ளது

நியாயவிலைக்கடைகளில்மேமாதத்திற்கானபொருட்களைப்பெறுவதுதொ டர்பாககுடும்பஅட்டைதாரர்களின்வீடுகளுக்கேசென்றுடோக்கன்வழங்கப்ப டும்என்றுதமிழகமுதலமைச்சர்திரு எடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

இதனிடையே தில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத் துறை இணைச் செயலாளர் திரு

ம் ம் சர்வதேச புவிதினம்இன்றுகடைபிடிக்கப்படுகிறது

மத்தியசுற்றுச்சூழல்துறைஅமைச்சர்திரு பிரகாஷ்ஜவ்டேகர்ட்விட்டரில்விடுத்துள்ளசெய்தியில்பேராசையைவிடுத்துநீடித்த நிலையவாழ்க்கைமுறையைபின்பற்றஅனைவரும்உறுதியேற்போம்என்றுகுறிப்பி ட்டுள்ளார்

இன்று புதுதில்லியில் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தனுடன் இணைந்து மருத்துவர்களுடன் அவர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் மருத்துவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மருத்துவர்களுக்கு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார்

இது தெடர்பாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ள ஆலோசனையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

டோக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த டோக்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமர் இல்லத்தில் நடைபெறவுள்ளஇந்தக்கூட்டத்தில் மூத்த மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவைக் கூட்டமும் நடைபெறவுள்ளது

பைரன்சிங்தெரிவித்துள்ளார்

கடந்தவாரம்வெளியிடப்பட்டஊரடங்குதளர்வுதொடர்பானவழிகாட்டுநெ றிமுறைகளின்அடிப்படையில்மேலும்சிலபணிகளுக்குஊரடங்கில்இருந்துவிலக்கு அளிக்கப்படுவதாகஉள்துறைஅமைச்சகம்தெரிவித்துள்ளது தோட்டக்கலைபணிகளில்சிலவற்றுக்குவிலக்குஅளிக்கப்படுவதாகஅந்தஅ மைச்சகம்கூறியுள்ளது பாடப்புத்தகங்களைவிற்பனைசெய்யும்நிறுவனங்கள் மின்விசிறிகள்உள்ளிட்டஅத்தியாவசியமின்சாதனங்களைவிற்பனைசெய்யும்நிறுவ னங்கள்போன்றவற்றுக்கு ஊரடங்கில்இருந்துவிலக்குஅளிக்கலாம்என்றுஉள்துறை அமைச்சகம்பரிந்துரைசெய்துள்ளது நகர்ப்புறங்களில்உள்ளஉணவுப்பதப்படுத்தும்தொழிற்சாலைகளுக்கும்ஊரட ங்கில்இருந்துவிலக்குஅளிக்கலாம்என்றுகூறியுள்ளஉள்துறைஅமைச்சகம் இதுதொ டர்பாகஅனைத்துமாநிலதலைமைச்செயலாளர்களுக்கும்கடிதம்எழுதப்பட்டுள்ள தாகதெரிவித்துள்ளது

இந்த வசதியை அறிமுகம் செய்த மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் திரு

மக்களின் சந்தேகங்களுக்கு நிபுணர்களும் அதிகாரிகளும் உரிய விளக்கங்களை விரைந்து வழங்குவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இது தொடர்பான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஷோபியான் மாவட்டத்தின் மெல்ஹூரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இன்று அதிகாலை அப்பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு வீரர்களும் பதிலடி கொடுத்தனர்